சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது

திருவள்ளர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அத்தியாவசியப் பொருட்கள் திருத்தச் சட்ட மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது

அத்தியாவசியப் பொருட்களின் உற்பத்தி விநியோகம் வர்த்தகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கும் வகையில் இம்மசோதாவில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் வேளான் துறையில் போட்டிகளை ஊக்கவிக்கவும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் இந்த மசோதா வகை செய்கிறது அசாதாரண சூழ்நிலையில் உணவு தானியங்கள் உருளைக் கிழங்கு வெங்காயம் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் அரசுக்கு வழங்கும் வகையில் இந்த சுட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சீனாவுடனான சமீபத்திய எல்லைப் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவே இந்தியா விரும்புவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இருநாடுகளின் எல்லையில் நிலவும் பிரச்சினை குறித்து நேற்று மக்களவையில் அவர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து பேசினார் நாடுகளின் எல்லைகளை பரஸ்பரம் மதித்து நடத்தல் அடிப்படையில் அமைதியான உறவுகளை அண்டை நாடுகளுடன் பராமரிக்கவே இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் சீனாவுடனான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தூதரக ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை ஒராண்டுக்கு குறைக்க வகைசெய்யும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது ஏற்கனவே சம்பளக் குறைப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் நேற்று மக்களவையில் இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் மக்களவைக் குழுத் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை கூடிய விரைவில் மீண்டும் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இதற்குப் பதிலளித்துப் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

சுப்பளக் குறைப்பு மசோதாவிற்கு உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு அளித்ததற்காக தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திகழ வேண்டும் என்றும் அவர் கூறினார்

நாட்டில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லை என்றும் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய திறனை நாடு பெற்றுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறைச் செயல் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார்

இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களில் ஆறு நாட்டில் சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கு ஆக்ஸிஜன் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஐயாயிரம் மெட்ரிக் டன் ஆக்ஸிஐன் தேவை உள்ளபோதிலும் உபரியாக ஆயிரத்து தொள்ளாயிரம் மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் இருப்பதாக அவர் தெரிவித்தார்

இந்நோய்த் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்ட பிளாஸ்மா சிகிச்சையால் உயிரிழப்பு குறையாததால் இந்த சிகிச்சையை தொடர வேண்டுமா என்பது குறித்த கேள்விகள் எழுந்ததை அடுத்து இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்

தற்போது

நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் இதுதொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தகுதியான பயனாளிகளை அடையாளம் கண்டு இத்திட்டத்தில் சேர்க்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்று கூறினார் முறைகேட்டில் ஈடுபட்ட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் செல்வி

இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மற்றொரு கேள்விக்குப் பதிலளித்த அமைச்சர் திரு

இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அரசு தமிழகத்திற்கு கால நீட்டிப்பு அளித்தால் பிற மாநிலங்களும் கலந்தாய்வு தேதியை நீட்டிக்க கோரிக்கை விடுப்பார்கள் என்பதால் கூடுதல் காலஅவகாசம் வழங்கமுடியாது என்று தெரிவித்துள்ளது மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்டுதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நேற்று ஒருமனதாக நிறைவேறியது இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான மாணவர்களுக்கு மருத்துவம் பல் மருத்துவம் இந்திய மருத்துவம் ஹோமியோபதி இளநிலைப் படிப்புக்கான சேர்க்கையில் முன்னுரிமை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் குழு அளித்த பரிந்துரையின்படி இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக கூறினார் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேறியது

இதனையடுத்து

நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் எந்த இணையதளத்தையும் தன்னிச்சையாக முடக்க முடியாது என்றும் இணையதள சேவை நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் மட்டுமே வழங்க முடியும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை ஏற்றுக் கொண்ட நீதிபதிகள் ஆன்லைன் விளையாட்டுகள் இளைஞர்களை மட்டுமல்லாமல் குழந்தைகளையும் சீரழிப்பதாக வேதனை தெரிவித்தனர்

பெற்றோரை கவனிக்காத மகன் அல்லது மகள் மீது புகார் அளித்தால் ஆறு வாரத்திற்குள் வழக்குப் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருவாய் கோட்டாட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம்

சுந்தரேஷ் ஆர் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது லண்டனில் மீட்கப்பட்ட சிலைகளை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி வாயிலாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் படேல் கலந்து கொண்டார் லண்டனில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராமர் லகஷ்மன் கீதா தேவி சிலைகளை பிரிட்டிஷ் காவல்துறையினர் இந்திய துதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இந்த சிலைகளை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்ததற்காக பிரிட்டிஷ் காவல்துறை தமிழக காவல்துறையின் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு இந்திய தொல்லியல் துறை பிரிட்டனில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் கூறினார்

திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு பொதுமக்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதியால் வேலூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை நேற்று புதுதில்லியில் ஆப்கான் மறுசீரமைப்புக்கான ஐநா சிறப்பு பிரதிநிதி திரு

நித்யானந்த் ராய் மக்களவையில் தெரிவித்தார்